தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு

மாற்றியமைக்கப்படும் என மின்துறை அமைச்சர் திரு

அமைச்சர் திரு

சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் கம்பங்கள் பழுது குறித்து மக்கள் உடனடியாக புகார் தெரிவிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார் மின் விபத்துகள் நிகழாமல் தடுக்க தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

குடியரசு தலைவர் ஐஸ்லாந்து சுவிட்சர்லாந்து ஸ்லோவேனியா நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டபின் குடியரசு தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் தாயகம் வந்தடைந்தார்

ஸ்விட்சர்லாந்து ஐஸ்லாந்து நாடுகளில் நடைபெற்று வரும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்த குடியரசுத்தலைவர் ரெய்க் ஜாவிக் பல்கலைக் கழகத்தில் சிறப்புரையாற்றினார்

நரேந்திரமோடியை மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மம்தாபானர்ஜி இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசுகிறார்

நரேந்திரமோடி பங்கேற்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடன் கலந்து கொள்ளவிருக்கும் இந்நிகழ்ச்சியை மிகுந்த ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக தெரிவித்த பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தாம் தெரிவிக்க வேண்டிய கருத்துக்கள் குறித்து நாட்டுமக்கள் ஆலோசனை தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொண்டார் ராஜ்நாத் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நாட்டின் எல்லைகள் பற்றிய வரலாறு குறித்த நூலை தயாரிப்பதற்கு அனுமதி வழங்கியுள்ளார் புதுதில்லி நேரு நினைவு அருங்காட்சியகத்தில் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கழகத்தினருடன் நடைபெற்ற கூட்டத்தில் இதுகுறித்து இன்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார்

புரி நாட்டின் நகர்ப்புற வளர்ச்சிக்கு நிலையான திட்டங்கள் தேவை என மத்திய அமைச்சர் திரு

புரி கூறியுள்ளார்

ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின்கீழ் நிலையான வளர்ச்சிக்கு சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக எடுத்துரைத்தார்

மத்திய பொதுப்பணித்துறையின் வீட்டுவசதி திட்டங்கள் குறித்த கண்காட்சியையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார்

ராஜேந்திர பாலாஜி இன்று திறந்து வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் ராஜேந்திரன் அரியலூர் மாவட்டத்தில் தமிழக அரசின் சாதனை விளக்கப் புகைப்பட கண்காட்சியை அரசு தலைமை கொறடா திரு தாமரை எஸ் ராஜேந்திரன் இன்று பார்வையிட்டார் இக்கண்காட்சியில் தமிழக அரசு சார்பில் பல்வேறு துறைகளில் செயல்படுத்தப்படும் நலத்திட்ட உதவிகள் குறித்த புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப் பட்டுள்ளன

புவியரசன் தெரிவித்துள்ளார்

பேச்சிப்பாறை பெருஞ்சாணி அணைகளின் நீர்மட்டமும் உயரத் தொடங்கியுள்ளது

அன்புச்செல்வன் இன்று துவக்கி வைத்தார்

அரியலூர் மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித் துறையின்கீழ் சிறுபாசன ஏரிகளை புனரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் டி

வினைய் இன்று ஆய்வு செய்தார் பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அவர் அறிவுறுத்தினார்

குத்துச்சண்டை ரஷ்யா எக்கார்டரின் பர்க்கில் நடைபெற்று வரும் ஆடவர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியின் காலிறுதிச் சுற்றில் இந்தியாவின் வினேஷ் போகார்ட் ஸ்விட்சர்லாந்தின் சாராஹில்டு பிராண்டினை தோற்கடித்து ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளார்